பருவ நிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்த்துப் போராட ஒருங்கிணைந்த விரிவான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரதுர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அடுக்குமாடிக் குடியிருப்புகளை இன்று காணொலிக் காட்சி வாயிலாகத் திறந்து வைக்கிறார்

விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய சிங்கப்பூர் கடற்படைகள் பங்கேற்கும் மூன்று நாள் கூட்டுப் போர்ப் பயிற்சி அந்தமான் கடல் பகுதியில் இன்று தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் கோவா பெங்களுரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பருவ நிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்த்துப் போராட ஒருங்கிணைந்த விரிவான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறத்தியுள்ளார்

அதே நேரம் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்துப் போராடுவதிலும் கவனம் செலுத்துவது முக்கியம் என்று பிரதமர் கூறினார் இந்தியா குறைந்த அளவு கரியமில வாயுவை மட்டுமே வெளியேற்றுவதாகவும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கங்களைக் கடந்து வளர்ச்சி நடைமுறைகளை பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் பாரிஸ் பருவ நிலை ஒப்பந்ததத்தின் இலக்குகளை இந்தியா அடைந்துள்ளதுடன் அதைவிட அதிகமாகவே தூழல் பாதுகாப்பு நடைமுறைகளைப் பின்பற்றுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் பருவ நிலை மாற்ற பாதிப்புகளைக் கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகளை எடுத்துரைத்த பிரதமர் இந்தியாவில் எல்சடி விளக்குகள் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

நாட்டில் செயல்படுத்தப்படும் உஜ்வாலா திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி திட்டங்களில் ஒன்று என அவர் கூறினார்

ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை அகற்றுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விவரித்தார் நாட்டின் வளப்பகுதிகள் விரிவளடந்து வருவதாகக் கூறிய பிரதமர் சிங்கம் மற்றும் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார்

நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் பலவற்றை இந்தியா உருவாக்கி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

புதிய மற்றும் நிலையான தொழில்நுட்ப ஆராய்க்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அனைவரும் ஒத்துழைப்புடன் இவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்றார் வளரும் நாடுகளுக்கு அதிகஅளவில் தொழில்நுட்ப மற்றும் நிதி ஆதரவு கிடைத்தால் உலகம் விரைவாள வளர்ச்சியை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அடுக்குமாடிக் குடியிருப்புகளை இன்று காணொலிக் காட்சி வாயிலாகத் திறந்து வைக்கிறார்

சாம்பல் மற்றும் கட்டுமானக் கழிவுகளிலிருந்து சுப்யப்பட்ட செங்கற்கள் இந்த சுகுடியிருப்பு கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன வெப்பத்தில் இருந்து காக்கக் கூடிய மற்றும் எரிசக்தியை சேமிக்கும் சிறப்பு ஜன்னல்கள் இந்த குடியிருப்புகளில் அமைக்கப்பட்டுள்ளன எல்இடி விளக்குகள் குறைந்த எரிசக்தியில் இயங்கும் குளிர்சாதன வசதிகள் மனழ நீரை சேமிப்பதற்கான வசதிகள் மற்றும் தரிய ஒளி மின்சக்தி கருவிகள் போன்றவை கொண்ட பகமைக் கட்டடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் இதன் திறப்பு விழாவில் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

பாஸ்டன் உயர் சிறப்பு சுகாதார மையம் ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த பாதிப்பை கட்டுப்படுத்த இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை விரிவாக எடுத்துரைத்தார் இதபோன்ற தொற்று பாதிப்பு ஏற்படுவது இது முதல் முறையல்ல என்றும் அதே சமயம் இதுவே கடைசியாக இருக்காது என்றும் அமைச்சர் கூறினார் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழல் ஒரு அமைதிப்போரை போன்றது என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

இந்தியா சிங்கப்பூர் கடற்படைகள் பங்கேற்கும் மூன்று நாள் போர்ப் பயிற்சி அந்தமான் கடல் பகுதியில் இன்று தொடங்குகிறது

பரஸ்பரம் கடல் சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் சிறந்த நடைமுறைகளை ஊக்குவிப்பதையும் இந்த கடற்படைப் பயிற்சி நோக்கமாகக் கொண்டுள்ளது இந்த ஆண்டு நடைபெறும் கடற்படைப் பயிற்சியில் இந்தியா சார்பில் ஒருங்கிணைந்த சேடக் ஹெலிகாப்டர் மற்றும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட போர்க் கப்பல்களான கமோர்டா மற்றும் கர்முக் உள்ளிட்டவையும் இதில் பங்கேற்கவுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் அகமதாபாத் ராஜ்கோட்

ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் கோட்டா பிகானீர் உதப்பூர் அஜ்மீர் ஆல்வார் மற்றும் பில்வாரா நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் அறிவித்துள்ளார்

ஹிமாசல பிரதேச மாநிலம் சிம்லாவில் மறு உத்தரவு வரும்வரை அனைத்து ஞாயிற்றக் கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமவ்படுத்தப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

உத்தவ் தாக்கரே மக்கள் பொது இடங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்களில் அதிக அளவில் கூடுவதைத் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

அஜீத் பவார் அடுத்த பத்து நாட்களில் நிலைமையைக் காண்காணித்து ஆய்வு செய்த பிறகுமாநிலத்தில் மீன்டும் ஊரடங்கு கட்டுபப்பாடுகளை அதிகரிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் தலைநகர் தில்லியில் சமூக இடைவெளி நடைமுறைகள் பின்பற்றப்படாத காரணத்தால் சில சந்தைப் பகுதிகளை மூட முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார்

பீகார் சட்டப் பேரவைக் கூட்டம் இன்று தொடங்குகிறது அந்த மாநிலத்தில் சட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெற்ற பின்னர் திரு நிதிஷ் குமார் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகப் பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத் தொடர் இதுவாகும்